இதனையொட்டி குஜராத்தில் பிரதம் திரு நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகொள்கிறார் குமி கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுமண்டலம் புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

இந்த நாளை சிறப்பான முறையில் கொண்டாட நாடு முழுவதும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதம் திரு நரேந்திர மோடி குஜாத் மாநிலத்தில் நா்மதா நதிக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ச்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்டமான சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்தகொள்ளும் பிரதமர் குடிமைப்பணிக்கு தேர்வு அங்கு செய்யப்பட்டுள்ளவர்களுடன் கலந்துரையாடுகிறார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் நடைபெற உள்ள ஒற்றுமை ஒட்டத்தில் கலந்துகொள்ளுமாறு பிரதமர் திரு மோடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வானொலியில் ஒலிபரப்பான தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருந்தார் பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க புதுதில்லியில் மேஜர் தயானந்த் தேசிய விளையாட்டரங்கில் ஒற்றுமை ஒட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித் ஷா கொடியசைத்து தொடங்கி வைக்கிறா்

பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் சர்தார் வல்வாய் பட்டேல் பிறந்த நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குமி கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுமண்டலம் புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வாளிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு அருகே அரபிக் கடலில் மையம் கொண்டுள்ளது இது மேலும் தீவிரமடையக் கூடும் என்று வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது இதள் தாக்கத்தால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது

பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு பாலசந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதற்கிடையே மாநிலம் முழுவதும் பரவலாக பெய்துவரும் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்துவரும் மழை காரணமாக குந்தா உதகை குன்னூர் கோத்தகிரி தாலுக்காக்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்

களமழையை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதையடுத்து திருவண்ணாமலை மாவட்டக்கில் எடுக்கப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது

அனைத்து துறை அலுவல்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் டெங்கு உள்ளிட்ட தொற்றுநோய்கள் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணாபுரம் நீர்தேக்கம் தொடர்ந்து பெய்யும் மழையால் முழு கொள்ளளவை எட்டியதையடுத்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஷ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணாபுரம் நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் நகரி ஆற்றின் இரு கரைகளிலும் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மேடான பகுதிக்குச் சென்று பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல்சீற்றம் காரணமாக விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தட்டுப்பாடு ஏற்படாமல் தொடா்ந்து மின்சாரம் வழங்கப்படும் என்று மின்துறை அமைச்சா் திரு பி தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின் பழுதுகளை உடனடியாக சிி செய்ய தேவையான உபகரணங்களுடன் மின்சார வாரியம் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் மழைக் காலத்தை முன்னிட்டு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார்

இரவு பகல் பாராமல் எங்கள் அலுவல்கள் அங்கேயே இருக்கிறா்கள்

போராட்டம் நடத்திவரும் அரசு மருத்துவர்கள் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அதனை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சள் டாக்டர் சி விஜயபாஸ்கள் கேட்டுக்கொண்டுள்ளாா் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவர்களின் நலன் காக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்களது நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தாா் போராட்டத்தை கைவிடாத மருத்துவர்கள் மீது பணி முறிவு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அவர்களது பணியிடங்கள் காலியானதாக அறிவிக்கப்படும் என்றும் அதில் புதிய மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்தைக்குப் பின்னா் அரசு மருத்துவா்கள் சங்கம் போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ளது இருப்பினும் ஃபோக்டோ அமைப்பைச் சேர்ந்த மருத்துவர்கள் தங்களை அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என கூறி போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனா் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிரித்து உருவாக்கப்பட்ட ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் நேற்று நள்ளிரவு முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன இதன்மூலம் இந்த இரண்டு யூனியன் பிரதேசங்களிலும் காவல்துறையும் சுட்டம் ஒழுங்கும் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் வந்துள்ளன யூனியன் பிரதேசங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதையடுத்து ஜம்மு கஷ்மீரின் துணைநிலை ஆளுநராக திரு கிரீஷ் சந்திர முர்மு வும் லடாக் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆர் கே மாத்தூர் ம் இன்று பதவியேற்றுக் கொள்கின்றனர்

நாக்பூரில் உள்ள தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த சா்வதேச கருத்தரங்கில் பேசிய அவா் அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் மக்களின் பங்களிப்பு அவசியம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்

இலங்கையில் நடைபெற உள்ள அதிபர் தேர்தலில் எந்த வேட்பாளருக்கும் ஆதரவு அளிப்பதில்லை என தமிழ் கட்சிகள் முடிவு செய்துள்ளன

ஐஎஸ்எல் காவ்பந்து போட்டியில் சென்னை அணி கொல்கத்தா அணியிடம் தோல்வியடைந்தது சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றிபெற்றது